தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார்

பிரபல தமிழ்த் திரைப்பட நடிகர் திரு

பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பேசுகையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறினார் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பிஜேபி மற்றும் அதிமுக அரசுகள் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் தொடங்கப்படும் என கூறிய அவர் ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனமும் விரைவில் மாநிலத்தில் தொடங்கப்படும் என்றார்

அமித்ஷா மூன்றரை லட்சம் இருசக்கர வாகனங்கள் மானிய விலையில் மகளிருக்கு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி

க

அஇஅதிமுக ஆட்சியில்தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குட்கா ஊழல் போன்றவை நடைபெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார்

திமுக ஆட்சியில் பால் பருப்பு எண்ணெய் சமையல் ளிவாயு ஆகியவற்றின் விலை கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது விலைவாசி உயா்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்

சட்டப்பேரவை தேர்தலோடு கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெற உள்ள நிலையில் இத்தொகுதியில் களமிறங்கியுள்ள பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவர் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இம்மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரதமர் வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மதுரையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக உரையாற்றுகிறார்

பிரதமரின் வருகையையொட்டி மதுரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி நாளை மறுநாள் கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் கோவிட் தொற்று பாதிக்கப்பட்ட யாருக்கும் தபால் வாக்குப்படிவம் வழங்கப்படவில்லை என்று கூறினார்

ரஜினி பிரபல தமிழ்த் திரைப்பட நடிகர் திரு

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதற்கான அறிவிப்பை இன்று வெளியிட்டார்

ரஜினிகாந்திற்கு இவ்விருது வழங்கப்படுகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உள்ளிட்டோர் திரு

இதற்கான அறிவிப்பை ட்விட்டரில் வெளியிட்ட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் சென்ற மாதம் இருந்த நிலையிலேயே தொடரும் என்று கூறியிருக்கிறார்

எனவே மீனவர்கள் இன்றும் நாளையும் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாமென கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்